நாடு எதிர்நோக்கும் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பாகிஸ்தானில் பயணம் மேற்கொண்ட துருக்கி அதிபர் காஷ்மீர் பிரச்சினையை எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி வாரணாசியில் நாளை பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்

இனி விரிவான செய்திகள் உலகதரம் வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பாரம்பரிய அறிவையும் நவீன அறிவியலையும் ஒருங்கிணைத்து விஞ்ஞானிகள் பின்பற்ற வேண்டும் என்று பிரதம் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் அறிவில் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார்

புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி உற்பத்திக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் குறைந்த செலவில் நீடித்து செயல்படக்கூடிய பேட்டரிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இளைஞா்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பிற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களோடு இணைந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தினார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் விவசாய உற்பத்தி பொருட்களை மதிப்புகூட்டுவதன் மூவம் ஊட்டச் சத்து குறைபாடு போன்ற சமுதாயம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் விஞ்ஞானிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது காஷ்மீர் பிரச்சினை குறித்து எழுப்பிய துருக்கி அதிபர் திரு தய்யிப் எர்டோகனுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் இந்தியாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவது துருக்கி அதிபர் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை கருத்தில் கொள்ளாமல் துருக்கி அதிபர் கருத்து தெரிவித்திருப்பது குறித்து அவர் குறை கூறினார் விவசாயத்திற்கு வங்கிகள் மூலம் தாராளமாக கடனுதவி வழங்கப்படுகிறதா என்பது குறித்து மத்திய அரசு கண்காணித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பொது பட்ஜெட்டுக்குப் பிந்தைய ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரிய இயக்குனர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனைத் தெரிவித்தாா் வங்கிககள் இணைப்பு குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கவில்லை என்று அவர் கூறினார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்த தாஸ் பேசுகையில் வரும் நாட்களில் கூடுதலாக கடன் வழங்குவதற்கு உகந்த சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார் கூடுதலாக உள்ள பண கையிருப்பைக் கொண்டு ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் போதிய அளவு பண இருப்பு உறுதி செய்யப்படும் என்றும் வட்டிக் குறைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியும் என்று அவர் கூறினார்

பிரதம் திரு நரேந்திரமோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு நாளை செல்கிறார்

ஜகத்குரு விஸ்வராத்யா குருகுலத்தின் நூற்றாண்டு நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார்

உத்திரபிரதேச வடிவமைப்பு மையத்தை திறந்து வைக்கும் அவர் கைவினைக் கலைஞர்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார்

இந்தாண்டு தேர்வுகளுக்கு இடையே போதமான இடைவெளி அளிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக போதி காலஅவகாசம் கிடைக்கும் என கூறப்படுகிறது

இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களும் மகிழ்ச்சியாகவும் அழுத்தம் ஏதுமின்றி தேர்வு எழுத வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தின் பிஜேபி தலைவராக திரு விஷ்னுதத் சா்மா நியமிக்கபட்டுள்ளார் கேரள மாநில பிஜேபி தலைவராக திரு கே சுரேந்திரனும் சிக்கிம் மாநில பிஜேபி தலைவராக திரு தல்பகதூர் சவுகானும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்கள் குறித்த அறிவிப்பை அக்கட்சியின் தலைவர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிட்டுள்ளார் ஜம்மு கஷ்மீரில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளா்கள் மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நடைபெறவுள்ள இநத மாநாட்டை பிரபலப்படுத்துவதற்காக நாடு முழுவரும் பல்வேறு பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன சென்னையில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி இநத நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் முதலீடு செய்ய வலியுறுத்தி வெளிநாடுகளிலும் இதுபோன்ற நிஷழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் மக்கள் இயக்க தலைவரும் முன்னாள் அரசு அதிகாரியுமான டாக்டர் ஷா பாஸல் பொது பாதுகாப்பு சுட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார்

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவா் மூலதன சந்தை உள்நாட்டு சேமிப்பை நீண்டகால நிதி சொத்துக்களாக மாற்றியுள்ளது என்றும் இதனால் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் அது முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார் அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இணையதளத்தில் தமிழ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு ரவி மிட்டல் இதனைத் தொடங்கிவைத்தார்

தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் நான்கு மற்றும் இரண்டு ஏ தொகுப்பு போட்டித் தேர்வுகளில் பல முக்கிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன தேர்வில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இனிமேல் குருப் நான்கு மற்றும் இரண்டு ஏ தேர்வு ஒரேகட்டமாக அல்லாமல் முதுநிலை மற்றும் முதன்மை தேர்வுகள் என இரண்டு கட்டங்களாக நடைபெறும் தேர்வர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளிக்க வேண்டும் ஏதேனும் கேள்விக்கு பதில் தெரியாவிட்டால் அதற்கென்று தனியாக ஈ என்ற வட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றும் அதனை தேர்வர்கள் கருமை செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏதேனும் ஒரு கேள்விக்கு விடையளிக்கத் தவறினால் அந்தத் தேர்வுத்தாள் செல்வாது என்று அறிவிக்கப்படும் தேர்வு நேரத்திலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன விடைத்தாளில் தேர்வர்கள் தங்கள் கையொப்பம் இடுவதற்கு பதிலாக விரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என்று புதிய நியதி வகுக்கப்பட்டுள்ளது தேர்வர் பற்றிய தனிப்பட்ட விவரத்தை அறிந்து கொள்வதைத் தடுக்க இந்த நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது விடைத்தாள்களை எடுத்து வரும் வாகனங்கள் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் விதை தூவும் திருவிழா கோலகலமாக கொண்டாடப்பட்டது கலாச்சாரத்தால் ஒன்றானோம் என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த திருவிழாவை நாகா பழங்குடியினர் முன்னெடுத்துள்ளனர்

காயிசி விழாவை தொடங்கி வைத்தார்

ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் இந்தோனேஷியா வெற்றி பெற்றது போர்ச்சுக்கல் ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவிள் மணிக்கா பத்ரா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்